நரேந்திரமோடி கூறியுள்ளார் அவசர கால மருத்துவ சேவைகளுக்கு உயர் முக்கியத்துவம் அளிக்க அவசரத் தேவை இருப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் பேரிடர் மேலாண்மைக்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்தியானந்த ராய் கூறியுள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று சிங்கப்பூரில் தொழில் அதிபர்களை சந்தித்து மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்தினார் இந்திய பொருளாதாரத்தின் அஸ்திவாரம் பலவீனம் அடையாமல் அரசு பாதுகாத்ததன் காரணமாகவே உலக அரங்கில் தற்போது இந்தியா வலுவுடன் நிற்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அண்மைக் காலங்களில் நாட்டின் பல்வேறு இடங்களில் முதலீட்டாளர் மாநாடுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் மாறிவிட்ட சூழ்நிலையில் முதலீடுகளை அதிகம் ஈர்க்க மாநிலங்கள் ஒன்றுக்கொன்று போட்டியிடுவதே இதற்கு காரணம் என்றும் பிரதமர் கூறினார் சிவப்பு நாடா நடைமுறைகைள ஒழித்து முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழ்நிலைகளை உருவாக்கித் தரவும் தற்போது மாநிலங்கள் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார்

இந்தியாவில் இயற்கைச் சுற்றுலா ஆன்மீகச் சுற்றுலா மருத்துவச் சுற்றுலா போன்ற எல்லா வகையான சுற்றுலா திட்டங்களுக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார்

அவசர கால மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகளுக்கு உயர் முக்கியத்துவம் அளிக்க அவசரத் தேவை இருப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

அவசர கால மருத்துவம் மற்றும் விபத்து சிகிச்சைப் பற்றிய பாடங்களை இளங்கலைப் பாடத் திட்டத்திலேயே சேர்க்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பேரிடர் மேலாண்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பேரிடர் சம்பவங்களின் தாக்கங்களை திறம்பட்ட முறையில் எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய மற்றும் சர்வதேச அரங்குகளில் தொடர்ந்து பேசி வருவதாகவும் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்தியானந்த ராய் கூறியுள்ளார்

பேரிடர் மேலாண்மையில் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை பிரதமர் வலியுறுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மஹாராஷ்டிரா வில் மாநில பிஜேபி தலைவர் திரு சந்திரகாந்த் பாட்டீல் தலைமையிலான பிஜேபி பிரதிநிதி குழு ஒன்று இன்று மும்பையில் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி யை சந்தித்து நடப்பு அரசியல் நிலவரம் குறித்தும் புதிய அரசு அமைவதில் கால தாமதம் ஏற்பட்டு இருப்பதால் எழக் கூடிய சட்டப் பிரச்னைகள் குறித்தும் எடுத்துக் கூறியது இந்த ஆலோசனைகளின் அடிப்படையில் அடுத்தக்கட்ட நடவடிக்கைகளை பிஜேபி தலைமை முடிவு செய்யும் என்று திரு பாட்டீல் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார் மஹாராஷ்டிராவில் பிஜேபி சிவசேனா கூட்டணி அரசு அமைய வேண்டும் என்பதே மாநில மக்களின் விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு நித்தின் கட்கரி இன்று நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மஹாராஷ்டிராவில் முதலமைச்சர் திரு

இதற்கிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவசேனா எம்எல்ஏ க்கள் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரத்தை கட்சித் தலைவர் திரு உத்தவ் தாக்கரே க்கு வழங்கி உள்ளனர்

உத்தவ் தாக்கரே நடத்திய கட்சி எம்எல்ஏ க்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சென்னை உட்பட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரும் ஜேப்பியார் பொறியியல் கல்வி நிறுவன வளாகங்களில் இன்று வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்

புதுச்சேரிக்கு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேற்று சிங்கப்பூர் சென்றடைந்த முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று அங்குள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சிங்கப்பூர் தொழில் அதிபர்களை சந்தித்து புதுச்சேரியின் தொழில் வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக மெயின்ஹார்ட் கட்டுமான நிறுவனத்தின் இயக்குநருடன் அவர் விவாதித்தார் முதலமைச்சர் திரு

சிங்கப்பூரில் உள்ள இந்திய தொழில் வர்த்தக சபையின் அழைப்பின் பேரில் முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள இப்பயணத்தில் வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் பிப்டிக் தலைவர் திரு சிவா ஆகியோரும் உடன் சென்றுள்ளனர்

இன்று கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் முன்னிலையில் உயர்கல்வித் துறை செயலர் நடத்திய கூட்டத்தில் இதகுறித்து விவாதிக்கப்பட்டது தனியார் கல்லூரிகளும் பங்கேற்கும் வகையில் இப்போட்டிகளை செய்யவும் இக்கூட்டத்தில் ஏற்பாடு முடிவு செய்யப்பட்டது தொழிற்சாலைகளில் விஷவாயுக் கசிவு ஏற்பட்டு காற்றில் பரவினால் பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது பற்றிய அவசர கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி சின்னக் காலாப்பட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் இன்று நடைபெற்றது

ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு

டி ஆர் செல்வம் மற்றும் விவசாயிகள் மீது போலீசார் பதிவு செய்த வழக்கு இன்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இது தொடர்பாக நீதிமன்ற வளாகத்தில் கூடி இருந்த திரு

செல்வம் மற்றும் விவசாயிகள் நீதிமன்றம் வளாகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதால் போலீசார் தலையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர் இதைத் தொடர்ந்து போராட்டம் தவிர்க்கப்பட்டது மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு

ஏ எஸ் சுப்ரமணியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

பச்சிளம் குழந்தைகளுக்கான மருத்துவச் சிகிச்சையில் செவிலியர் திறன் மேம்பாடு என்பது பற்றிய மாநில நிலைப் பயிலரங்கு புதுச்சேரி ஜிப்மரில் இன்று நடைபெற்றது ஜிப்மர் இயக்குநர் டாக்டர்

ஜிப்மர் செவிலியர்களும் ஜிப்மர் மற்றும் அண்டை தமிழகத்தில் உள்ள பல்வேறு செவிலியர் பயிற்சி கல்லூரிகளைச் சேர்ந்த பட்ட மேற்படிப்பு மாணாக்கர்களும் இப்பயிலரங்கில் பங்கேற்று பயன்பெற்றனர் நேற்று மத்திய கிழக்கு வங்கக் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று தற்போது புயலாக மாறி உள்ளது புல்புல் எனப் பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற்று தீவிரப் புயலாக மேற்குவங்கம் மற்றும் வங்கதேச கடற்கரையை நோக்கி நகரக் கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய பொருளாதாரம் தற்போது புதிய சிந்தனை மற்றும் அணுகுமுறையுடன் நான்கு கால் பாய்ச்சலில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அவசர கால மருத்துவ சேவைகளுக்கு உயர் முக்கியத்துவம் அளிக்க அவசரத் தேவை இருப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் பேரிடர் மேலாண்மைக்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்தியானந்த ராய் கூறியுள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று சிங்கப்பூரில் தொழில் அதிபர்களை சந்தித்து மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்தினார்